திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

வாழ்வாதாரத்தைஉயர்த்துவதற்கானநடவடிக்கைகளைமேற்கொள்ளும் என்றுகாங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்திதெரிவித்துள்ளார்

அளைவருக்கும் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதையும் தாய்மார்கள் இலவசளரிவாயு இணைப்புத் திட்டத்தின் மூலம் பயன் அடைந்தள்ளதையும் பிரதமர் கட்டிக்காட்டினார் நாட்டின் நீராதாரங்களைமேம்படுத்தி விவசாயத்திற்குஉத்வேகம் அளிக்கநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் மீனவர்களுக்குதனிஅமைச்சகம் உருவாக்கித் தரப்படும் என்றம் பிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்தார்

கர்நாடகமாநிலம் கோலாரில்காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்திதமதுகூட்டணிவேட்பாளருக்குஆதரவாகவாக்குசேகரித்தார் ஐக்கியமுற்போக்குகூட்டணிக்குவாக்களித்தால் நாட்டில் உள்ளஏழைஎளியமக்களின் பொருளாதாரம் உயர்நிலைக்குகொண்டுவரப்படும் என்றுஅவர் கூறினார் குறைந்தபட்ச வருவாய் உறுதியளிப்புத் திட்டத்திள் கீழ்

இக்கூட்டத்தில் இதுவரைமேற்கொள்ளப்பட்டுள்ளதேர்தல் தொடர்ந்துமேற்கொள்ளப்படவேண்டியபணிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியவைதொடர்பாகவிரிவாகவிவாதிக்கப்பட்டுவருவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதுதொடர்பாகதேர்தல் உரியஆவணங்கள் இன்றிஎடுத்துசெல்லப்பட்டரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதில் குஜாத் முதலிடத்திலும் அதனைத் தொடர்ந்துதமிழகம் தில்லி ஆந்திராமற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் இடம் பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஃபேல் போர் விமானஒப்பந்தத்திற்கும் தனியார் நிறுவனத்திற்குஅளிக்கப்பட்டவரிவிலக்கிற்கும் தொடர்புள்ளதாககூறப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானதுஎன்றும் உள்நோக்கம் கொண்டதுஎன்றும் பாதுகாப்பு துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்தொடர்பாகபாதுகாப்புதுறைஅமைச்சகம் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் ரஃபேல் ஒப்பந்தத்தின் நிறுவனத்திற்குவரிவிலக்குஅளிக்கப்பட்டுள்ளதாகபிரான்ஸ் தனியார் நாட்டின் மூலம் நாளேடுஒன்றுவெளியிட்டசெய்தியைஅடுத்துபாதுகாப்பு துறைஅமைச்சகம் இதனைதெரிவித்துள்ளது இதனிடையே ரஃபேல் ஒப்பந்தம் குறித்துபிரான்ஸ் நாளிதழவெளியிட்டசெய்தியைகட்டிகாட்டி இந்தஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாககாங்கிரஸ் கட்சியின் செய்திதொடர்பாளர் திருரன்தீப் சுர்ஜிவாலாதெரிவித்துள்ளார் நாடுமுவதும் உள்ளஅனைத்துமத்தியஅரசுஅலுவலகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்குநாளைபொதுவிடுமுறைஎனமத்தியஅரசுஅறிவித்துள்ளது இதுதொடர்பாகமத்தியபனியாளர் நலத்துறைஅமைச்சகம் வெளியிட்டுள்ளஉத்தரவில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி பொதுவிடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனதெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாலியன் வாலாபாக் படுகொலைசம்பவத்தின் நூறாவதுஆண்டுநினைவுதினம் இன்று அனுசரிக்கப்பட்டது

இதனைபொட்டிகுடியரசுத் துணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு நினைவு தபால்தலைமற்றும் நாணயத்தைவெளியிட்டார்

இந்தபடுகொலைசம்பவத்தில் உயிர்த்தியாகம் செய்தவர்களுக்குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் அஞ்சவிசெலுத்தும் வகையில் அவர்களுக்கு புகழாரம் சூட்டினார் காங்கிரஸ் கட்சிதலைவர் திருராகுல் காந்தி ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் இன்று அஞ்சலிசெலுத்தினார் இந்நாளையொட்டி புதுதில்லிசெய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்துள்ளது

வடமாநிலங்களில் நாட்டின் அறுவடைதிருநாளாம் பைசாகிபண்டிகை இன்றுவழக்கமானஉற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது பஞ்சாப் ஹரியானாமற்றும் சண்டிகர் மாநிலமக்கள் உற்சாகத்துடனும் பாரம்பரியநடனத்துடனும் கொண்டாடினர்

குஜாத்தில் நாளைராமநவமிகொண்டாடப்படஉள்ளது வரும் மக்களவைபொதுத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலின் போதுடுவ்வொருசட்டமன்றத் தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒருவாக்குச்சாவடி மாதிரிவாக்குச்சாவடியாகசெயல்படநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுதமிழகதலைமைத் தேர்தல் அதிகாரிதிருகத்யபிரதாசாஹூ தெரிவித்துள்ளார்

மாற்றுத் திறனாளிகள் மற்றும் முதியோருக்குவாக்களிக்கமுன்னுரிமைவழங்கப்படும் என்றுகூறினார்

மூலம் முழுமையாககண்காணிக்கப்படும் என்றும் திருசத்யபிரதாசாஹூ தெரிவித்தார்

சூலூரில் திருபொங்கலூர் நா பழனிச்சாமி அரவக்குறிச்சியில் திரு வீசெந்திவ்பாவாஜி திருப்பரங்குன்றம் டாக்டர் பிசரவணன் ஒட்டப்பிடாரத்தில் திருளம் சிசண்முகையாவும் போட்டியிடுவார்கள் எனஅறிவிக்கப்பட்டுஉள்ளது ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் இரண்டுதீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

இதனையடுத்துதீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையேதுப்பாக்கிசண்டைநடைபெற்றது

சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிஆட்டத்தில் இந்தியாவின் பிவிசிந்துதோல்வியடைந்தார்

ஜெர்மனியில் நடைபெற்றுவரும் உலககுத்துச் சண்டைப் போட்டியில் இந்தியாசாக்சிமாலிக் மற்றும் விலோவ்பாசுமட்ரிஆகியோர் இறுதிப் போட்டிக்குமுன்னேறியுள்ளனர்